ரஃபேல் போர் விமான கொள்முதல் வழக்கில் மறு ஆய்வு மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது ர்ஃபேல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கூறியதாக பிரதமரை தொடர்புப்படுத்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி பேசிய அவதூறு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது முன்ளாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலைவழக்கில் குற்றவாளிகளை விடுவிக்கும் விவகாரத்தில் ஆளுநரை கட்டாயப்படுத்த முடியாது என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் கூறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கான இரண்டாவது தகுதிச் கற்று ஆட்டத்தில் சென்ளை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது

தில்லியில் ஏழு ஜார்க்கண்டில் நான்கு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அக்கட்சித் தலைவர் திரு அமித் ஷா ஆகியோர் ஹரியானாவிலும் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஹிமாச்சலப் பிரதேசத்திலும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வத்ரா உத்தரப்பிரதேசததிலும் பிரச்சாரம் மேற்கொண்டனர்

ரஃபேல் போர் விமான கொள்முதல் வழக்கில் சென்ற ஆண்டு டிசம்பரில் அளித்த தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது முன்னாள் மத்திய அமைச்சர்கள் திரு யஷ்வந்த் சின்ஹா திரு அருண்ஷோரி வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஆகியோர் ஏற்கனவே அளிக்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்யுமாறு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை இன்று விசாரித்தது மறு ஆய்வு மனு மீது ஆட்சேபம் தெரிவித்து மத்திய அரசு வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் வாதிட்ட நிலையில் வழக்கு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ர்ஃபேல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கூறியதாக பிரதமரை தொடர்புப்படுத்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி பேசிய அவதூறு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு தீர்ப்பை நிறுத்திவைத்துள்ளது வழக்கை முடித்து வைக்குமாறு திரு ராகுல்காந்தி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி உச்சநீதிமன்றத்தில் பிரமாணப் பத்திரம் தாக்கல் செய்த நிலையில் தீர்ப்பு இன்று நிறுத்திவைக்கப்பட்டுள்ளது அவசரம் ஏற்படும் போது விமானம் புறப்படுவதற்கு மூன்று மணிநோத்திற்கு முன்பாக ஏர் இந்தியா விமான சேவையை பயன்படுத்தவோருக்கு சலுகை அளிக்க அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அந்நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் பேசுகையில் இந்த டிக்கெட்டுகளை ஏர் இண்டியா கவுண்டர்களிலும் ஏர் இண்டியா செயலி முலமாகவும் இணையதளம் மூலமாகவும் முகமைகள் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்தார் இறுதிக்கட்ட நேரத்தில் டிக்கெட் வாங்கும் பயணிகளுக்கு இந்த சலுகை பேருதவியாக இருக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரின் விவகாரத்தில் ஆளுநரை கட்டாயப்படுத்த முடியாது என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் மாநில அரசு தனது அதிகாரத்திற்குட்பட்டு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறினார் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாகும் என்று திரு ஜெயக்குமார் குறிப்பிட்டார்

மக்கள் நலனைக் கருதி தமிழக அரசு கல்வி கட்டணங்களை உயர்த்தக் கூடாது என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் இலங்கையில் குண்டுவெடிப்பு சம்பவங்களைத் தொடர்ந்து அகதிகளாகி இருப்போரையும் அடைக்கலம் கோருவோரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் அந்நாட்டு அரசை வலியுறத்தியுள்ளன நில உடைமையாளர்களின் நிர்பந்தம் காரணமாக அவர்கள் தங்களின் வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதாகவும் ஒருதலைபட்சமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கிடைக்கும் தகவல்கள் கவலை அளிப்பதாக இந்த அமைப்புகள் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளன

ச்வதேச பொது மன்னிப்பு அமைப்பு மனித உரிமைகள் கண்காணிப்பு உள்ளிட்டவை கையெழுத்திட்டுள்ள வேண்டுகோளில் காவல் நிலையங்களிலும் வழிபாட்டுத் தலங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ள அகதிகளை உரிய இடங்களுக்கு மாற்ற வேண்டுமென்று இவங்கை அரசை வலியுறுத்தியுள்ளன

இந்த வழக்கில் அரசு ஆப்புலன்ஸ் ஓட்டுநரும் இடைத்தரகரும் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் இதனிடையே கொல்லிமலை சேந்தமங்கலம் ராசிபுரம் ஆகிய இடங்களில் புதிதாக பிறந்த குழந்தைகள் குறித்து காதாரத்துறை பணியாளர்கள் மேற்கொண்ட களஆய்வு அறிக்கை சென்னை குகாதாரரத்துறை இயக்குனருக்கும் சிபிசிஐடி காவல்துறையினருக்கும் மாவட்ட சுகாதாரத்துறைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தமிழ் எழுத்தாளர் தோப்பில் முகமது மீரான் இன்று அதிகாலை திருநெல்வேலியில் காலமானார்

சாகித்ப அகாடமி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வென்ற எழுத்தாளர் முகமது மீரான் அவரது இல்லத்தில் இன்று அதிகாலை மரணமடைந்தார் இலக்கிய உலகிலும் பல்வேறு விருதுகளை அவர் வென்றுள்ளார் அவரது உடலுக்கு தமிழ் இலக்கியவாதிகளும் எழுத்தாளர்களும் அரசியல் தலைவர்களும் பொதமக்களும் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் அவரது உடல் திருநெல்வேலி ரஹ்மான் பேட்டையில் உள்ள ஜம்மா மசூதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது தமிழ் பண்பாட்டுடன் இரண்டரக்கலந்த இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கையை எழுத்துக்கள் மூலம் பதிவு செய்து மத நல்லிணக்கத்தைப் போற்றிய முகமது மீரானின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் தமிழ் இலக்கிய உலகிற்கு முகமது மீரானின் மறைவு பேரிழப்பாகும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழ் மொழியில் குறிப்பிடத்தக்க இலக்கியங்களை மொழியாக்கம் செய்வதரும் தமிழ் மற்றும் மலையாளத்தில் அவரது சிறப்பான படைப்புகளின் மூவம் அனைவரது பாராட்டையும் பெற்றவர் முகமது மீரான் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் திமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மூ ராமநாதன் இன்று காலமானார்

அவரது உடலுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று அஞ்சலி செலுத்தினார் ஈரோடு மக்களவைத் தொகுதியில் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் வாக்குச்சாவடிக்கு மொத்தம் நான்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பிவைக்கபட்டது பெரம்பலூரில் மக்களவைத் தொகுதிக்கான ஓட்டு எண்ணும் மையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் வைகாசி விசாக தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது

ஐ பி எல் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கான இரண்டாவது தகுதிச் கற்று ஆட்டத்தில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது விசாகப்பட்டிணத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது

ஐந்து ஆட்டங்கள் கொண்ட இந்தத் தொடரில் இரண்டு ஆட்டங்கள் முடிவடைந்துள்ளன

ராணி ராம்பால் இந்திய அணித் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார்